எட்டியுள்ளது

வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன

குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார்

மற்றம் உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார்

நீதிமன்றங்களை அமைக்குமாறு பீகார் மற்றும் கேரள மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

இதனையடுத்து அங்கு பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களின் தேர்தல் பிரச்சாரம் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது

இதனிடையே ஆள்வாரில் பிரச்சார பொதுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தித்தர பிஜேபி தவறிவிட்டதாக குற்றம் சாட்டினார் தெலங்கானாவில் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் தங்களது வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரித்து வருகின்றனர்

காலை எட்டு மணிக்கு தொடங்கிய வாக்குப் பதிவு பிற்பகல் இரண்டு மணிக்கு முடிவடைந்தது

இதையொட்டி அங்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன

பிஜேபி மற்றும் அசாம் கனபரிஷத் கட்சிகள் தனித்தனியாக இந்தத் தேர்தலை சந்திக்கின்றன பஞ்சாயத்து தேர்தலுக்கான இரண்டாம் கட்ட வாக்குப் பதிவு இம்மாதம் ஒன்பதாம் தேதி நடைபெறுகிறது

இதனையடுத்து ஆந்திரப் பிரதேச மாநிலத்தில் விசாகப்பட்டினத்தையடுத்து இரண்டாவது சர்வதேச விமான நிலையமாக விஜயவாடா விமான நிலையம் உருவாகியுள்ளது

இதனிடையே குவஹாத்தியில் செய்தியாளர்களிடம் பேசிய அத்துறைக்கான அமைச்சர் டாக்டர் ஜித்தேந்திர சிங் வளர்ச்சித் திட்டங்களுக்கான நிதிகள் அனைத்தையும் மத்திய அரசே வழங்கும் என கூறினார் திட்டப் பணிகளை குறித்த காலத்திற்குள் நிறைவு செய்ய ஏதுவாக விரிவாள திட்ட அறிக்கைகளை இணையதளம் வாயிலாக சமர்ப்பிக்கும் நடைமுறைகள் தொடங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் குவஹாத்தியில் நடைபெறவுள்ள நித்தி ஆயோக் அமைப்பின் இரண்டாவது கூட்டத்தில் அமைச்சர் திரு ஜித்தேந்திர சிங் நித்தி ஆயோக் துணைத் தலைவர் திரு ராஜீவ்குமார் ஆகியோர் பங்கேற்கின்றனர்

இத்தொடர்பாக ஊடகங்களில் வெளியான செய்தியை அடுத்து அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது

அபுதாபியில் இன்று நடைபெற்ற பொருளாதாரம் மற்றம் தொழில்நட்ப ஒத்தழைப்பிற்கான இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட் நாடுகளின் கூட்டத்தில் கலந்து கொண்டபின் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது இரண்டு நாள் அரசுமுறை பயனமாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் க்கு சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி குஷ்மா ஸ்வராஜ் அங்குள்ள வெளிநாடுவாழ் இந்தியர்களுடன் இன்று கலந்துரையாடுகிறார்

இத்தொடர்பாக முகநூலில் செய்தி வெளியிட்டுள்ள அவர் கிராமப்புற வளர்ச்சிக்காக வழங்கப்படும் நிதி அடுத்த இருபது ஆண்டுகளுக்கு தொடர்ந்து அதிகரிக்கப்பட வேண்டும் என்று அதில் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் உள்ள கிராமப்புற மக்களின் வாழ்க்கைத்தரம் மற்றும் விவசாயிகளின் தன்னிறைவை மேம்படுத்தும் வகையில் மத்திய அரசு பல்நோக்கு திட்டங்களை கடந்த நான்காண்டுகளாக செயல்படுத்தி வருவதாக தெரிவித்துள்ளார்

நாட்டில் உள்ள அனைத்து கிராமங்களும் சிறந்த சாலை வசதியுடன் விரைவில் இணைக்கப்படும் என்று அமைச்சர் கூறினார்

புத்தில்லியில் இன்று நடைபெற்ற வருவாய் புலனாய்வுத்துறை இயக்குநகரத்தின் நிறுவன நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் இதனைத் தெரிவித்தார் நாடாளுமன்ற மற்றும் சுட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக நிலுவையில் உள்ள குற்ற வழக்குகளை விசாரிக்க சிறப்பு நீதிமன்றங்களை மாவட்டந்தோறும் அமைக்க வேண்டும் என்று பீகார் மற்றும் கேரளா மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

இதுதொடர்பான அனைத்து வழக்குகள் குறித்த கோப்புகளை சம்பந்தப்பட்ட மாவட்ட நீதிமன்றங்களுக்கு திருப்பி அனுப்ப பாட்னா மற்றும் கேரள உயர்நீதிமன்றங்களை அறிவறுத்தியுள்ளது சரக்கு மற்றும் சேவை வரிக்கான அறிக்கை தாக்கல் செய்யும் எளிமைப்படுத்தப்பட்ட புதிய படிவங்கள் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் வெளியிடப்படும் என வருவாய்த்துறை செயலர் திரு அஜய்பூஷன் பாண்டே தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியொன்றில் கலந்து கொண்டபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிகப்படியாக செலுத்தப்பட்ட ஜி எஸ் டி வரியை திரும்பப் பெறுவதற்கான நடைமுறைகள் அனைத்தும மேலும் எளிமைப்படுத்தப்படும் என்று அவர் கூறினார் வரி ஏய்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடும் நிறுவனங்கள் தொடர்பான தகவல்கள் சேகரிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்த அவர் ஜி எஸ் டி வருவாய் வசூலில் நிர்ணயக்கப்பட்ட இலக்கை அரசு அடையும் என நம்பிக்கை தெரிவித்தார்

ஜெயலலிதாவின் மரணம் குறித்து அனுமதியின்றி செய்திகளை வெளியிடக்கூடாது என்றம் எந்தவொரு தொடரோ விவாதங்களோ அச்சு மற்றும் மின்னனு ஊடகங்களில் இடம்பெறக்கூடாது என்றம் கூறியுள்ளது ஜெயலலிதா மரணம் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் ஆணையத்தின் அமைதி இன்றி ஊடகங்கள் அது தொடர்பான செய்திகளை வெளியிட்டால் சுட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஆறுமுகசாமி ஆணையம் எச்சரித்துள்ளது

புதுதில்லியில் இன்று நடைபெற்ற கருத்தரங்கு ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர் பல்வேறு விதிமுறைகளை உருவாக்கும் முயற்சியில் அரசு ஈடுபட்டு வருவதை சுட்டிக்காட்டினார்